தெலங்கானா ராஜஸ்தான் மாநிலங்களில் பிரச்சாரம் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது காங்கிரஸ் உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை கூறிவருவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி குற்றம் சாட்டியுள்ளார்

வர்த்தகத்திற்கான தடையை நீக்கி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்க வேண்டும் என்று நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார்

அமைப்பையை சேர்ந்த பத்து தீவிரவாதிகளை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்

இருந்த வேலைநிறுத்தப் போராட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இனி விரிவான செய்திகள் வரும் வெள்ளிக்கிழமை சட்டப் பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள ராஜஸ்தான் தெலங்கானா மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திரமோடி காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் திரு ராகுல்காந்தியும் உண்மைக்கு புறம்பானவற்றைக் கூறி அரசியல் ஆதாயம் தேட முற்படுவதாக கூறினார் காங்கிரசின் அரசியல் கனவு அனைத்து மாநிலங்களிலும் தகர்ந்து விட்ட நிலையில் ராஜஸ்தானிலும் அவர்களின் எண்ணம் நிறைவேற போவதில்லை என்றும் அவர் கூறினார் இந்து சமயம் தொடர்பான சிந்தனைகள்மீது காங்கிரஸ் கேள்வி எழுப்பி வருவதாக பிரதமர் கடுமையாக குற்றம் சாட்டினார்

தெலங்கானா ராஷ்ட்ரீய சமிதி ஏற்கனவே மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்றும் எனவே அக்கட்சியை ஆட்சியில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் அவர் கூறினார் பிஜேபி தலைமையிலான மத்திய அரசின் பண மதிப்பிழப்பு கொள்கை நாடு முழுவதிலும் உள்ள சாதாரண மக்களை பெரிதும் பாதித்திருப்பதாக திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டினார் வர்த்தகத்திற்கான தடையை நீக்கி விரைவான பொருளாதார வளர்ச்சிக்கு வழிவகுக்க நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி வலியுறுத்தியுள்ளார்

நாடுகளுக்கு இடையே வர்த்தக தடை ஏற்படுத்துவதை கைவிட்டு சுதந்திரமான வாத்தகத்துக்கு வழிவகுக்க வேண்டும் என்று அவா் கேட்டுக் கொண்டார் உலக நாடுகள் பரவலான நன்மையை முன்னிட்டு தங்களால் இயன்ற வரை இந்த தடைகளை நீக்க வேண்டும் என்றும் அமைச்சர் கூறினார்

இதன் காரணமாக தொழில் தொடங்குவதில் உள்ள வாய்ப்பு இந்தியாவில் அதிகரித்துள்ளது என்றும் திரு அருண்ஜேட்லி கூறியுள்ளார்

அவர்கள் பதுங்கியிருந்த இரண்டு கூடாரங்களையும் காவல்துறையினர் அழித்தனர்

கேரள சட்டப் பேரவையில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி உறுப்பினர்கள் சபரிமலை விவகாரம் தொடர்பாக இன்றும் பிரச்சனையை எழுப்பி அமளியில் ஈடுபட்டதால் அவை இன்று நான்காவது நாளாக ஒத்தி வைக்கப்பட்டது கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்துவிட்டு சபரிமலையில் பக்தர்களுக்கு செய்துதரப்பட்டுள்ள வசதிகள் மற்றும் காவல்துறை தடை உத்தரவு ஆகியவை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தினர்

இருப்பினும் பேரவைக்கு வெளியே மூன்று சட்டப் பேரவை உறுப்பினர்கள் சபரிமலையில் விதிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவை எதிர்த்து காலவரையற்ற உண்ணாவிர போராட்டத்தைத் தொடங்கினர் கேள்வி நேரத்தை விவாத நேரமாக மாற்ற முடியாது என்று அவைத் தலைவர் கூறினார் இதனையடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேரவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பாக வந்து முழக்கமிட்டனர் இதனையடுத்து பேரவையை நாள் முழுவதும் ஒத்திவைக்க அவைத் தலைவர் உத்தரவிட்டார்

திரு பவாலியா காங்கிரசில் இருந்து விலகி பிஜேபி யில் சேர்ந்ததை அடுத்து அந்தத் தொகுதியில் இடைத் தேர்தல் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது

பெட்ரோலியப் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நாடுகளின் கூட்டமைப்பில் இருந்து வரும் ஆண்டு ஜனவரி முதல் விலகிக் கொள்வதாக கத்தார் அறிவித்துள்ளது

இதுகுறித்த பருவநிலை மாற்றங்களை திறன்பட கையாள்வது உலகளாவிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது போன்ற திட்டங்கள் இந்தத் தொகையைக் கொண்டு நிறைவேற்றப்படும்

தமிழகத்தில் நாளை தொடங்குவதாக இருந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களின் கூட்டமைப்பான ஜாக்டோ ஜியோ வேலை நிறுத்தப் போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது

நீதிபதிகள் திரு கன்வில்கர் திரு ஹேமந்த் குப்தா ஆகியோரைக் கொண்ட அமர்வு விசாரணையை ஜனவரி மூன்றாவது வாரத்திற்கு ஒத்தி வைத்தது

இந்திய கடற்படை நாட்டின் தெற்கு பகுதிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் வழங்கி வருவதாக தமிழகம் மற்றும் புதுவைக்கான அதன் தளபதி ரியர் அட்மிரல் ஆலோக் பட்னாகர் கூறியுள்ளார் இந்திய கடற்படை தினம் நாளை கொண்டாடப்பட இருப்பதையொட்டி சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்திய பெருங்கடலில் இப்பகுதியை சாராத சில நாடுகளின் நீர்மூழ்கி கப்பல்களின் நடமாட்டம் அதிகரித்திருப்பதை இந்திய கடற்படை உன்னிப்புடன் கவனித்து வருவதாக கூறினார்

தங்கு தடையற்ற கடல்சார் வா்த்தகத்தை உறுதி செய்தல் கடற்கொள்ளை கடல்வழி தீவிரவாதம் போதைபொருள் போன்றவற்றை தடுத்தல் நடவடிக்கைகளுக்கு இந்திய கடற்படை அதிக கவனம் அளித்து வருவதாக ரியர் அட்மிரல் ஆலோக் பட்னாகர் தெரிவித்தார் இந்திய கடற்படையின் சென்னை தளத்தை விரிவுப் படுத்த சென்னை துறைமுக பொறுப்பு கழகத்திடம் கூடுதல் இடம் கேட்டிருப்பதாக அவர் கூறினார் கடற்படை தெற்கு ஆணையத்தில் விரைவில் ரோந்து கப்பல்கள் போர் கப்பல்கள் போன்றவை கூடுதலாக பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றார் அவர்

மாற்றுத் திறனாளிகளுக்கான உரிமைகளை நிலைநாட்டவும் சமூதாயத்தில் அவர்களுக்கான இடத்தை ஏற்படுத்தித்தரவும் இந்த நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இவ்வாண்டின் கருப்பொருள் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகாரம் அளித்து சமுதாயத்தோடு இணைந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவது என்பதாகும் சர்வதேச மாற்றுத் திறனாளிகள் தினத்தையொட்டி புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை இணை அமைச்சர் திரு சத்தியபால் சிங் மாற்றுத் திறனாளிகளுக்கு முறையான கல்வியையும் வேலைவாய்ப்பையும் உத்தரவாதப்படுத்தி அவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதே மத்திய அரசின் முன்னுரிமையாக உள்ளது என்று கூறினார் தமிழகத்திலும் பல்வேறு மாவட்டங்களில் மாற்றுத் திறனாளிகள் தினம் கடைபிடிக்கப்பட்டது